தமிழகத்தில் அரிசிக் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

இதற்கிடையே கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான கட்டுப்பாடுகளை மக்கள் தீவிரமாக எடுத்துக் கொண்டு தங்களையும் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று டுவிட்டரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி உள்ளார் மோடி ஊடகம் அச்சு ஊடகத் துறையினர் கொரோனா வைரஸ் பரவலின் தாக்கம் வெளிநாட்டு தரவுகளும் அடங்கிய செய்திகளை வெளியிட குறித்து வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று காணொலி காட்சி மூலம் அச்சு ஊடகத் துறையினருடன் கலந்துரையாடிய அவர் மக்கள் சமூக ரீதியில் மற்றவர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் யாருக்கெல்லாம் பரிசோதனை தேவை எங்கெல்லாம் பரிசோதனை மையம் உள்ளது என்பது பற்றிய தகவல்களையும் ஊரடங்கு பகுதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் நேரம் மற்றும் இடம் பற்றிய தகவல்களையும் பிராந்திய மொழி பத்திரிக்கைகள் உள்ளுர் செய்திகளுக்கான பக்கத்தில் வெளியிட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா வைரஸ் பற்றிய எதிர்மறை எண்ணங்களையும் வதந்திகளையும் தடுக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் மேலும் வலியுறுத்தினார் மோடி கனி பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆப்கானிய அதிபர் திரு அஷ்ரப் கனியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பிராந்தியத்தில் உருவாகி வரும் நிலவரங்கள் குறித்தும் பிரச்சனையை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இவர்கள் விவாதித்தனர் இரு தலைவர்களும் நவரோஜ் திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இருநாடுகளுக்கும் இடையிலான பொதுவான கலாச்சார மரபுகளை இத்திருநாள் குறிப்பதையும் சுட்டிக்காட்டினார் நிர்மலா கொரோனா வைரஸ் நெருக்கடியை சமாளிக்க பொருளாதாரத் திட்டம் ஒன்றை அரசு உருவாக்கி வருவதாகவும் விரைவில் இத்திட்டம் அறிவிக்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறி உள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிலவரங்களை எதிர்கொள்வதற்கான வேறு பல முடிவுகளையும் அறிவித்தார்

கொரோனா சோனியா கொரோனா வைரஸ் நிலவரங்களால் பாதிக்கப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடி உதவிகளை வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி கோரி உள்ளார் இதுகுறித்து பிரதமருக்கு அவர் எழுதி உள்ள கடிதத்தில் கட்டுமானத் தொழிலாளர்களுக்கான நலவாரியங்கள் மூலம் அவசர கால உதவிகளை வழங்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்துவது பற்றி பிரதமர் பரிசீலிக்க வேண்டுமென்றும் கூறி உள்ளார் எடப்பாடி கொரோனா வைரஸ் நிலவரங்களை ஒட்டி தமிழகத்தில் அனைத்து அரிசிக் குடும்ப அட்டை தாரர்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டை தாரர்களுக்கும் ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் மற்றும் சர்க்கரை விலையின்றி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் கட்டிடத் தொழிலாளர்கள் ஓட்டுனர் நலவாரியத்தில் உறுப்பினர்களாக உள்ள தொழிலாளர்கள் மற்றும் பதிவு பெற்ற நடைபாதை வியாபாரிகளுக்கு கூடுதல் உதவிகளையும் தமிழக முதலமைச்சர் அறிவித்தார்

இவர்கள் மேற்கொண்டவர்கள் என்று தமிழக சுகாதார அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் நாராயணசாமி தீவிரம் புதுச்சேரியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த பின்னரும் மக்கள் கொரோனா அபாயத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்ளாமல் சாலைகளில் தொடர்ந்து நடமாடி வருவதால் நடமாட்டத்தைக் கட்டுப்படுத்த அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் புதுச்சேரியிலும் வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் காரைக்காலிலும் பல இடங்களை சுற்றிப் பார்த்ததில் மக்கள் வெளியில் நடமாடிக் கொண்டுதான் இருப்பதாகத் தெரிய வந்துள்ளதாக கூறினார் மக்கள் வீட்டிற்குள்ளேயே தங்கியிருப்பது மட்டும்தான் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான ஒரே வழி என்பதால் புதுச்சேரியில் நாளை முதல் வீட்டில் தங்கியிராமல் வெளியே வருபவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றார் புதுச்சேரியில் கொள்ளை நோய் சட்டமும் பேரிடர் மேலாண்மை சட்டமும் அமலில் இருப்பதை முதலமைச்சர் சுட்டிக் காட்டினார்

நாரா கூடுதல் புதுச்சேரியில் நகரப் பகுதி மக்கள் சற்றுக் கட்டுப்பாடாக உள்ள போதிலும் கிராமப்புற மக்கள் அரசின் அறிவுரைகளை பின்பற்றவில்லை என்றும் இவர்கள் வீட்டிற்குள் தங்கியிராமல் வெளியே வருவதுடன் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் திரு நாராயணசாமி கூறினார் புதுச்சேரி சுற்றுலா நகரமாக இருப்பதால் கூடுதல் உஷார் நிலை தேவை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் சீனாவில் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவே கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளதால் புதுச்சேரியிலும் சுய ஊரடங்கின் போது கடைபிடித்த அதே கட்டுப்பாடுகளை மக்கள் தொடர்ந்து கடைபிடித்தல் அவசியம் என்று அவர் மேலும் கூறினார்

புதுச்சேரி அரசு வென்டிலேட்டர் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை உடனடியாக வாங்க வேண்டும் என்றும் பாப்ஸ்கோ நிறுவனம் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறி விநியோகத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கூறினார்